ஜம்மு காஷ்மீரில் பிஜேபி முன்னாள் மாவட்ட தலைவர் வாசிம் பாரி அவரது தந்தை மற்றும் சகோதரர் பண்டிபோராவில் பயங்கரவாதிகளால் நேற்று சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஜம்மு காஷ்மீரில் பிஜேபி தலைவர் திரு வாசிம் பாரி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டணம் தெரிவித்துள்ளார் பிரதமரின் மானிய உணவு தானியத் திட்டத்தை நவம்பர் மாதம் வரை நீட்டிப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அனுமதியளித்தற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நன்றி தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் சிறையில் மரண தண்டனைக் கைதியாக உள்ள திரு குவ்பூஷன் ஜாதவ்வின் வழக்கு தொடர்பாக சர்வதேச நீதிமன்றம் கொடுத்துள்ள தீர்ப்பை முழுமையாக செயல்படுத்த வேண்டுமென்று இந்தியா வலியுறுத்தி உள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி சர்வதேச இந்தியா வார கொண்டாட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார்

மத்திய அமைச்சர்கள் திரு ஜெய் சங்கர் திரு பியூஷ் கோயல் ஜம்மு காஷ்மீர் துணை நிலை ஆளுநர் திரு ஜி சி முர்மு ஈஷா அமைப்பின் ஸ்தாபகர் சத்குரு ஆன்மீக தலைவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவி சங்கர் இங்கிவாந்தின் வெளியுறவு செயவர் திரு டோமினிக் ராப் மற்றும் உள்துறை செயவர் ப்ரீதி பட்டேல் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு கென் ஜஸ்டர் மற்றும் பிரபலங்கள் இதில் கலந்து கொள்வார்கள் சுயசார்பு இந்தியா என்ற தலைப்பில் மது நடராஜ் நடன நிகழ்ச்சியும் சிதார் இசை மாமேதை ரவி சங்கரின் நூற்றாண்டு பிறந்த தின கச்சேரியும் இதில் நடைபெறும் ஜம்மு காஷ்மீரில் வட காஷ்மீரில் உள்ள பண்டிபோராவில் பிஜேபி முன்னாள் மாவட்ட தலைவர் வாசிம் பாரி அவரது தந்தை மற்றும் சகோதரர் பண்டிபோராவில் பயங்கரவாதிகளால் நேற்று கட்டுக் கொல்லப்பட்டனர் பண்டிபோராவில் காவல் நிலையத்திற்கு அருகே உள்ள வாசிம்மின் கடைக்கு அருகே இரவு ஒன்பது மணியளவில் இரு சக்கர வாகனத்தில் வந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் வாசிம் பாரி அவரது சகோதரர் உமர் மற்றம் அவரது தந்தை அகமது ஆகியோர் படுகாயமடைந்ததாகவும் பண்டிபோரா மருத்துவமனையில் அவர்கள் உயிரிழந்ததாகவும் ஜம்மு காஷ்மீர் காவல் துறை தலைமை இயக்குநர் திவ்பாக் சிங் தெரிவித்துள்ளார் இந்த சுப்பவத்தின் போது வாசிமின் பத்து பாதுகாவலர்களையும் காவல் துறை விசாரித்து வருவதாகவும் அவர் கூறினார்

ஜம்மு காஷ்மீரில் பிஜேபி தலைவர் திரு வாசிம் பாரி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டணம் தெரிவித்துள்ளார் இந்த கொடுரமான சம்பவம் குறித்து அவர் மாநில அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் திரு வாசிம் பாரியின் குடும்பத்தினருக்குப் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

ஜம்மு காஷ்மீரில் பிஜேபிக்கு இது மாபெரும் இழப்பாகும் என்று கூறியுள்ளார் அவர்களது தியாகம் ஒரு போதும் வீணாகிவிடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முழுக் கட்சியும் அவர்களது குடும்பத்திற்கு ஆதரவாக நிற்பதாக அவர் கூறினார் பிரதமரின் மாளிய உணவு தாளியத் திட்டத்தை நவம்பர் மாதம் வரை நீட்டிப்பதற்கு பிரதமர் திரு

குவ்பூஷன் ஜாதவ்வின் வழக்கு தொடர்பாக சர்வதேச நீதிமன்றம் கொடுத்துள்ள தீர்ப்பை முழுமையாக செயல்படுத்த வேண்டுமென்ற இந்தியா வலியுறுத்தி உள்ளது இது தொடர்பான செய்தியாளரின் கேள்விக்குப் பதிலளித்துள்ள வெளியுறவுத் துறை செய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவத்சவா சர்வதேச நிதிமன்றம் கொடுத்துள்ள தீர்ப்பை எழுத்தின்படி செயல்படுத்துவதற்குப் பதிலாக பாகிஸ்தான் அரசு தேவையற்ற நாடகம் நடத்தி வருவதாக குறிப்பிட்டார்

ஐாதவ் மறுசீராய்வு மனு அளிக்க விரும்பவில்லை என்று பாகிஸ்தான் அரசு கடந்த நான்கு ஆண்டுகளாக வேடிக்கை காட்டி வருவதாக குற்றம் சாட்டினார் பாகிஸ்தான் வேடிக்கைக்காக விசாரணையை நடத்தி முடிவில் திரு ஐாதவ்விற்கு மரண தண்டனை விதித்து அவரை ராணுவக் காவலில் வைத்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் வேண்டுமென்றே பாகிஸ்தான் அரசு ஜாதவ் ஐ மறு ஆய்வு மனு தாக்கல் செய்வதை ஒத்துக்கொள்ளவேண்டாம் என்று வற்புறுத்தியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் இதனால் அவருக்கான அடிப்படை உரிமையையும் அந்நாட்டு அரசு மீறியிருப்பதாக அவர் கூறினார் இந்திய தூதரக அதிகாரிகள் தொடர்க்சியாக திரு ஐாதவ்வை சநதிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவையும் பாகிஸ்தான் கண்டுகொள்ளவில்லை என்று அவர் சுட்டிக் காட்டினார் இந்த வழக்கில் திரு ஐாதவ் வை பாதுகாக்கவும் அவர் பத்திரமாக இந்தியா திரும்புவதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று திரு ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார்

மே ஐந்தாம் தேதியிலிருந்து இந்திய கடற்படை கப்பல்கள் ஜலஷ்வா ஐராவத் ஷர்துல் மற்றும் மகர் மூலம் அவர்கள் அழைத்து வரப்பட்டனர்

கப்பலில் ஒருவருக்கும் தொற்று ஏற்படாமல் அனைவரும் பத்திரமாக அழைத்து வரப்பட்டனர் தமிழகத்தில் நோய்த் நதடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக வந்துள்ள மத்திய சுகாதாரத்துறை கூடுதல் செயலர் திரு ஆர்த்தி அஹூஜா தலைமையிலான மத்தியக் குழுவினர் சென்னை வந்துள்ளனர் இணைச் செயலாளர்கள் திரு ராஜேந்திர ரத்னு திரு சுபேத் யாதவா மற்றும் ஜிப்மன் மருத்துவமனையின் டாக்டர் ஸ்வருப் சாஹூ டாக்டர் சதிஷ் ஆகியோர் இந்தக் குழுவில் இடம்பெற்றுள்ளனர் நேற்று செங்கற்பட்டு நகராட்சியில் தனிமைப்படுத்தப்பட்ட நத்தம் தட்டான்மலைத் தெரு பெரியநத்தம் மேட்டுத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் இக்குழுவினர் ஆய்வு செய்தனர்

தில்லி திரும்பும் முன்பு இக்குழுவினர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் துறையின் செயலர் டாக்டர் ஜெ

திருவொற்றியூரில் மண்டல கட்டுப்பாட்டு மையத்தை நேற்ற திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்